வீட்டுவசதிதிட்டத்தில் கட்டப்பட்டவீடுகளில் சாவிகளைபயனாளிகளுக்குவழங்கினார் விஜயதசமிசிறப்பாககொண்டாடப்படுகிறது

புகார்களைவிரைந்துவிசாரித்துஅவற்றுக்குதீர்வு காணவேண்டும் என்றுமத்தியஅமைச்சர் திருமதிமேனகாகாந்திகேட்டுக்கொண்டுள்ளார் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் சமீர்வா்மாவும் அரையிறுதிக்கானதகுதிப்போட்டியில் ஒருவரைஒருவர் இன்றுஎதிர்கொள்கின்றனர் இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடிமகாராஷ்டிரமாநிலம் சீரடியில் இன்றுபிரதமர் வீட்டுவசதிதிட்டத்தில் கட்டப்பட்டவீடுகளில் சாவிகளைபயனாளிகளிடம் வழங்கினார் மகாராஷ்டடிராமுழுவதும் இந்ததிட்டத்தினால் பயன் பெறவோருடன் காணொளிகாட்சிமூலம் பிரதமர் உரையாடினாா் இந்ததிட்டத்தில் இரண்டரைலட்சம் வீடுகள் மகாராஷ்டிராவில் கட்டப்பட்டுள்ளன இன்றுகாலைசீரடிவந்தபிரதமர் சாய்பாபாகோயிலில் பூஜையில் பங்கேற்றார் பூரீ சாய் பாபாசமாதியின் நூற்றாண்டைகுறிக்கம் வெள்ளிநாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார்

சத்தீஸ்கர் மாநிலசட்டப்பேரவைதேர்தலுக்கானமுதல்கட்டவேட்பாளர் பட்டியலைகாங்கிரஸ் பகுஜன் சமாஜ் ஜனதாகாங்கிரஸ்கட்சிகள்வெளியிட்டுள்ளன

பகுஜன் சமாஜ் கட்சில் தொகுதிகளுக்குவேட்பாளர்களின் பெயர்களைஅறிவித்துள்ளது மாநிலமுன்னாள் முதலமைச்சர் திருஅஜித் ஜோகிதலைமையிலான ஐனதாகாங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணிஅமைத்துபகுஜன் சமாஜ் கட்சி இந்ததேர்தலில் போட்டியிடுகிறது

நேற்றுநடந்ததுவக்கநிகழ்ச்சியில் இந்தியகுழுவுடன் குடியரசுதுணைதலைவர் திருவெங்கையாநாயுடுவும் கலந்தகொண்டார் முன்னதாகபெல்ஜியம் மன்னர் பிலிப்பி ஐஅவரதுஅரண்மனையில் சந்தித்துபேசினார் போர்ச்சுகல் கிரீஸ் நாடுகளின் பிரதமர்களுடன் திருவெங்கையாநாயுடு நேற்றுமாலைபேச்சுகள் நடத்தினார் இருதரப்பு பிரச்சனைகள் உலகஅளவிலானபிரச்சனைகளில் இந்தியாவிள் அக்கறைகுறித்து இந்தபேச்சுகளில் அவர் எடுத்துரைத்தாா் சவால்களைகூட்டாகஎதிர்கொள்வதுகுறித்துஆசியஐரோப்பியநாடுகளின் உலகின் தலைவர்கள் மாநாட்டில் நடக்கவுள்ளவிவாதம் குறித்துஅவர்களுடன் ஆலோசனைநடத்தினார் இதையொட்டி நடைபெறும் இரண்டு அமர்வுகளிலும் திருவெங்கையாநாயுடு பங்கேற்கவுள்ளார்

டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ளபதிவில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்கள் விரும்பினால் மகளிர் அளிக்கலாம் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

மூன்றுநாள் அரசுமுறைபயணமாகநேற்று புதுதில்லிவந்த இலங்கைபிரதமா் திருரனில் விக்ரமசிங்கேநாளைபிரதமர் திருநரேந்திரமோடியுடன் பேச்சுகள் நடத்துகிறார் யாழ்ப்பாணத்தில் இந்தியஉதவியுடன் நிறைவேற்றப்படும் வீட்டுவசதிதிட்டத்தின் நிலைகுறித்துஅவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் இலங்கைபிரதமரைஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மாசுவராஜும் சந்தித்துபேசவுள்ளார்கள் கவ்மீர் பள்ளதாக்கின் பாரமுல்லாமாவட்டத்தில் ஜம்மு எல்லைக்கட்டுபாட்டுகோட்டுபகுதியில் சட்டவிரோதமாகஊடுருவநடந்தமுயற்சியைநமதராணுவவீரர்கள் முறியடித்தாா்கள் அங்குநடந்ததுப்பாக்கிசண்டையில் மூன்றுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இன்றுஅதிகாலையில் எல்லைக்கட்டுப்பாட்டுகோட்டின் அருகேடோ்னாஎன்ற இடத்தில் சந்தேக்த்துக்கிடமானமுறையில் சிலர் ஊடுருவமுயன்றதைகண்டுபிடித்துதடுத்துநிறுத்தியபோதுதுப்பாக்கிசண்டைநடந்தததாகராணுவசெய்த ித்தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்டபயங்கரவாதிகளின் அடையாளம் இன்னமும் தெரியவிலலைஎன்றும் அவர் கூறினார் இதனிடையே புல்வாமாமாவட்டத்திலநேற்றுமாலைகன்னிவெடிவெடித்ததிலராணுவவீரர் கள் ஏழு பேர் காயமடைந்தார்கள் பலத்தகாயமடைந்த முன்றுபேர் டநீநகர் ராணுவமருத்துவமனையில் சேர்க்க்ப்பட்டுள்ளார்கள் ராணுவவீரர்கள் சென்றவாகனமும் சேதமடைந்தது விஜயதசமிமற்றும் தசராபண்டிகைகள் நாடுமுவதும் இன்றுஉற்சாகமாககொண்டாடப்படுகிறது

நவராத்திரிமற்றும் தர்கா பூஜையின் நிறைவு நாளாகவும் இந்தநாள் கொண்டாடப்படும் நிலையில் புதுதில்லியில் இன்றுமாலைபல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளன ராவணன் கும்பகர்ணன் உள்ளிட்டோரின் உருவபொம்மைகளைஎரிக்கும் நிகழ்ச்சிகள் தில்லியில் பல இடங்களில் நடைபெறுகின்றன இது தவிரதர்க்கையின் சிலைகள் யமுனைஆற்றின் பல இடங்களில் கரைக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன இப்பண்டிகையைமுன்னிட்டுதில்லிகாவல்துறையினர் மாநகரம் முழுவதும் வரிவானபோக்குவரத்தமற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளைசெய்துள்ளனர் இதனிடையே தசராவிழாவைமுன்னிட்டுகுடியரகத் தலைவர் ராம்நாத் நாட்டுமக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளார் மகிழ்ச்சியைபகிா்ந்தகொள்ளும் நாளாக இது திகழ்கிறதுஎன்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார் சக்தியின் ருபமாகதர்க்கைஅம்மனைகொண்டாடவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடியும் மக்களுக்குதமதுவாழ்த்துக்களைதெரிவித்துவிடியோசெய்திவெளியிட்டுள்ளார் மத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் எல்லையில் பிகானிர் அருகேஎல்லைக் காவல் படைவீரர்களுடன் தசராவிழாவைகொண்டாடுகிறார்

அங்குநடந்துவரும் உள் கட்டமைப்பு பணிகளையும் அமைச்சர் ஆய்வு செய்கிறார் இமாச்சலப் பிரதேசத்தில் சங்வதேச குலு தசராஒருவாரவிழா குலு மாவட்டத்தில் இன்றதொடங்குகிறது பாரம்பரியமானரகுநாத் பகவாளின் ரதயாத்திரையுடன் தொடங்கும் இந்தவிழாமிகவும் சிறப்பு பெற்றது நாட்டின் இதரப் பகுதிகளில் தசராபண்டிகைகொண்டாடிநிறைவு பெறும் சுமயத்தில இமாச்சலப் பிரதேசத்தில் தொடங்குவதுஅதன் தனிச்சிறப்பாகும்

இந்ததிட்டத்தின் பயனாளிதிருமணிதனதுஅனுபவங்களைபகிாந்துகொள்கிறார்

இத்தாலி இஸ்ரேல் ஜோர்டான் இந்தோனேஷியா கயானா நாடுகளின் பாடகர்கள் பாடிய இந்தபாடவைடுவிட்டரில் அவர் மக்களுடன் பகிர்ந்துகொண்டிருக்கிறார் டிட்லி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசாவுக்குநிவாரணநிதியாகஉடனடியாகஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றுஅம்மாநிலமுதலமைச்சர் திருநவீன் பட்நாயக் பிரதமா் நரேந்திரமோடியைகேட்டுக்கொண்டுள்ளார்